காணொலி காட்சி வாயிலாக மருத்துவ ஆலோசனை வழங்குவதில் தமிழகம் தொடா்ந்து முதலிடத்தில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளா் தமிழகத்தில் ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன

இனி விரிவான செய்திகள் தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் எழுத்துக்கள் நம்பிக்கையையும் ஒளிமையும் பரப்பிடும் வல்லமை வாய்ந்தவை என பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் தமிழில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் நாட்டில் உள்ள இளைஞர்கள் பலரும் திருக்குறளை படித்து பயனடைவார்கள் என்று நம்புவதாகக் குறிப்பிட்டுள்ளார் திருக்குறள் அதி அற்புதமான ஊக்குவிப்பு நூலாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் உயரிய சிந்தனைகள் உள்ளத குறிக்கோள்கள் ஊக்கம் தரும் கருத்துக்களை உள்ளடக்கிய பொக்கிஷம் திருக்குறள் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் புதிய வெளி நோயாளிகள் பிரிவினை இன்று திறந்து வைத்த பின்னா் செய்தியாளா்களிடம் அவா் பேசினாா்

உயிரிழப்பை பொறுத்தவரை இரண்டு புள்ளி ஐந்து ஏழு சதவீதமாக உள்ளது என்றும் அவா தெரிவித்தார் நம் நாட்டில் மக்கள் தொகை அதிகமாக இருந்தபோதிலும் இந்த நோய் தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதாகவும் இதற்கு உரிய நேரத்தில் எடுத்த நடவடிக்கைகளே காரணம் என்றும் டாக்டர் ஹர்ஷவா்தன் கூறினார்

சென்னை எழும்பூரில் உள்ள தாய்சேய் நல மருத்துவமனையில் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ள காப்பிணி பெண்களுடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்ச் டாக்டர் தொலைபேசி மூலம் காணொலி காட்சி அழைப்பு வாயிலாக கலந்துரையாடினார்

கோவை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சா் திரு எஸ் பி வேலுமணி இன்று ஆயுவு மேற்கொண்டாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காய்ச்சல் முகாம்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார்

நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இத்திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் காலை எட்டு மணி தொடங்கி இரவு எட்டு மணி வரை அனைத்து நாட்களிலும் ஆலோசனை பெறலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

இத்திட்டத்தின் அடுத்தகட்டமாக அரசு சிறப்பு மருத்துவர்களும் உயர் சிறப்பு மருத்துவர்களும் சேவை வழங்க உள்ளதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார்

வழக்கம்போல் மாணவிகள் மாணவா்களைவிட ஐந்து புள்ளி மூன்று ஒன்பது சதவீதம் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர்

விடைத்தாள் நகல் மற்றும் மதிப்பெண் மறுக்கூட்டலுக்கு மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் இதற்கான தேதி மற்றும் வழிமுறைகள் பின்னா் அறிவிக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை கூறியுள்ளது இந்த தோ்வில் தோ்ச்சிபெறாத மாணவா்கள் துணைத் தோ்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான தேதியும் பின்னா் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டே தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சா் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளாா் இன்று ஈரோட்டில் செய்தியாளா்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

பாதுகாப்புத்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத்சிங் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமத்தின் சிறப்புக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது அவசர தேவைகளுக்கு மட்டுமே இந்த அனுமதி பொருந்தும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது